மாமல்லபுரம் இடையேநாளைமறுநாள் கரையைகடக்கக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

புதியவேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகளிடையேகுழப்பத்தைஏற்படுத்ததிமுகமுயற்சிப்பதாகபிஜேபிகுற்றம் சாட்டியுள்ளது

ஐஎஸ்எல் கால்பந்தப் கோவா பெங்களுருஅணிகளுக்கு இடையேநடைபெற்றஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நிலைகொண்டுள்ளகாற்றழுத்ததாழ்வுப்பகுதி வங்கக் கடலில் காற்றழுத்ததாழ்வு மண்டலமாகவலுவடைந்துள்ளது எமதுசெய்தியாளரிடம் சற்றுமுன் இதனைத் தெரிவித்தசென்னைவானிலைஆய்வு மையத்தின் தலை இயக்குநர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

நாகைமாவட்டத்திலும் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மக்கள் நலனில் அக்கறையின்றிஅஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இதுதொடர்பாகநேற்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் மக்களவைத் தேர்தலைப்போல் சட்டப்பேரவைதேர்தலிலும் திமுகவெற்றிபெறும் என்றுநம்பிக்கைதெரிவித்துள்ளார் மத்தியஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்கள் அனைத்துதரப்பினரும் மூலம் பயனடைந்திருப்பதாகபிஜேபிமாநிலத் தலைவர் திரு எல்முருகன் கூறியுள்ளார்

புதியவேளாண் மத்தியஅரசின் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடையேகுழப்பத்தைஏற்படுத்ததிமுகமுயற்சிப்பதாகவும் திரு முருகன் குற்றம் சாட்டினார் மத்திய மாநிலஅரசுகள் மக்கள் நலனுக்குஎதிராகசெயல்படுவதாககாங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது கோவையில் அக்கட்சிசார்பில் நடைபெற்றவிவசாயிகள் பாதுகாப்பு மாநாட்டில் இதற்கானதீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

பருவநிலைமாற்றத்தின் சவால்களைஎதிர்கொள்வதற்குஒருங்கிணைந்தநடவடிக்கைகள் அவசியமாகிறதுஎன்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார்

புதுப்பிக்கத்தக்களரிசக்தியின் பயன்பாட்டைஅதிப்பதற்குதமதுஅரசுமுன்னுரிமைஅளித்திருப்பதாகவும் திரு நரேந்திரமோடிதெரிவித்தார்

பரவலைகட்டுப்படுத்துவதற்குமத்திய மாநிலஅரசுகள் இந்தநோய்த் தொற்றுப் மேற்கொண்டநடவடிக்கைகள் உரியபயன்களைஅளித்துள்ளதாகவும் அவர் கூறினார்

மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கையில் பொதுப் பிரிவினருக்கானகலந்தாய்வு இன்றுதொடங்குகிறது

நீலகிரிமாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் தாயை இழந்துபரிதவிக்கும் இரண்டு புலிக்குட்டிகளைபாதுகாத்து பராமரிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தெப்பக்காடுகால்நடைமருந்தகத்தில் முதலுதவிஅளிக்கப்பட்டு

இந்தியா சிங்கப்பூர் கடற்படையினர் பங்கேற்கும் கூட்டுப் பயிற்சிஅரபிக் கடலில் இன்றுதொடங்கிநாளைமறுநாள்வரைநடைபெறுகிறது

குஜாத் மாநிலத்தில் அஹமதாபாத் சூரத் வதோதரா ராஜ்கோட் ஆகியநகரங்களில் இன்றுமுதல் இரவு நேரஊரடங்கு செயல்பாட்டுக்குவருகிறது

ஒகேனக்கல் காவிரிஆற்றில் மூழ்கி ஒரேகுடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர்

விளையாட்டுச் செய்திகள் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில்கோவா பெங்களூருஅணிகளுக்கு இடையேநடைபெற்றஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

ஒர்வாண்டோஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் குண்ணேஸ்வரன் தோல்வியடைந்தார்